ஆக அதிகரித்துள்ளதுஎன்றுமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

கோடியே உதவித்தொகைவழங்கப்பட்டுள்ளதாகமத்திய அரசுகூறியுள்ளது

கவனத்துடன் இருக்குமாறுமத்தியஅரசுகேட்டுக் கொண்டுள்ளது

பாதிக்கப்பட்டோர்மற்றும்உயிரிழப்புஎண்ணிக்கையில்மகாராஷ்டிராமுதலிடத்தில்உள் ளது

தேசியகுடிமைப்பணிகள் தினம் இன்றுகடைபிடிக்கப்படுவதைமுன்னிட்டுகுடியரசுத்தலைவர் குடியரசுத் துணைத்தலைவர் மற்றும் பிரதமர் தத்தமதுடுவிட்டா பக்கங்களில் குடிமைப் பணி அதிகாரிகளுக்குவாழ்த்துகளைதெரிவித்துள்ளனர்

நரேந்திரமோடிடுவிட்டரில் வெளியிட்டுள்ளவாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு குடிமைப்பணிஅதிகாரிகளுக்கும் அவர்களதுகுடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்களைதெரிவித்துக் கொள்வதாககூறினார்

இதுதொடர்பாகமத்தியவேளாண்துறைஅமைச்சகம்வெளியிட்டுள்ளஅறிக்கையில் ஊரடங்குகாலத்தில்உணவுப்பாதுகாப்பைஉறுதிசெய்யும்விதமாகபிரதமரின்கரீஃப்கல்யாண்தி ட்டத்தின்கீழ்ஏழைகளுக்குஉணவுதானியங்களைவழங்கவும்முடிவுசெய்யப்பட்டுள்ளதாகதெரி விக்கப்பட்டுள்ளது லட்சத்து இதுவரை ஆயிரம்மெட்ரிக்டன்உணவுதானியங்கள்மாநிலமற்றும்யூனியன்பிரதேசங்களுக்குவழங்கப்பட் டுள்ளதாகஅதில்கூறப்பட்டுள்ளது

பிரகாஷ் ஐவ்டேகர் பத்திரிக்கைமற்றும் மின்னனுஊடகசெய்தியாளர்கள் புகைப்படக்காரர்கள் ஒளிப்பதிவாளர்கள் உரியமுன்னெச்சிக்கைநடவடிக்கைகளைபின்பற்றுவதைஉறுதிசெய்யுமாறுஊடகநிறுவனங்களைமத்தியஅரககேட் டுக் கொண்டிருப்பதாகதெரிவித்துள்ளார்

அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார்